எதிர்கட்சிகள் பாகிஸ்தா னின் மொழியில் பேசுவதாக பிரதமர்

நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

கமல்நாத் தின் முதலமைச்சர் உதவியாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் இன்று வருமானவரித் துறை அதிகாரிகள் அதிரடி சோகனை நடத்தியுள்ளனர் புதுவையில் தேர்தல் தொடர்பான தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் மொபைல் செயலி ஒன்றை வெளியிடுகிறது வாக்குப்பதிவு நாளிலும் அதற்கு முந்தைய நாளிலும் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் இதர அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத விளம்பரங்களை அச்சு ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது விளம்பரங்களுக்கு முன்கூட்டியே சான்றளிக்க ஏதுவாக மாநில மற்றும் மாவட்ட நிலைகளில் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்புக் குழுக்கள் அமைக்கப் பட்டுள்ளதாகவும் முறையாக அனுமதி பெற்ற பின்னரே விளம்பரங்களை வெளியிடுமாறு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் செய்தித் தாள் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த அனைத்து மாநிலங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகள்கு கடிதம் எழுதப் பட்டுள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தலை ஒட்டி கடைசி நேரத்தில் வெளியிடப்படும் வெறுப்பு நிறைந்த விளம்பரங்களால் அசம்பாவிதங்களைத் தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையத்தின் அரசியல் சாசன அதிகாரத்தின் கீழ் இவ்வாறு அறிவுறுத்தப் படுவதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது நேர்மையான தேர்தல் நடைமுறைகளை உறுதிப் படுத்த ஏதுவாக ஆன் லைன் பிரச்சாரத்திலும் உரிய நெறிமுறைகளைக் கடைப்பிடிக்க முதல் முறையாக இம்முறை சமூக ஊடகங்களும் தாங்களாகவே முன் வந்துள்ளன

ஆந்திரப் பிரதேசம் அருணாச்சலப் பிரதேசம் மேகாலயா மிசோராம் நாகாலாந்து சிக்கிம் தெலுங்கானா உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்கள் இதில் அடங்கும் முதல் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் எதிர்கட்சிகள் பாகிஸ்தா னின் மொழியில் பேசுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று திரிபுரா மாநிலம் கோம்தி மாவட்டத்தில் உள்ள உதய்பூரில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் நடுத்தா மக்கள் மீது அதிக வரிச்சுமையை ஏற்ற முயல்வதாகவும் நடுத்தர் வர்க்கத்தினர் மோடி யின் வெற்றிக்கு உதவுவதாக இவர்கள் கருதுவதே இதற்குக் காரணம் என்றார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் நடுத்தரவர்க்கம் என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக மேற்குவங்க மாநில் கூச்பெஹா ரில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் திரு நரேந்திர மோடி பேசுகையில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி நாட்டைத் துண்டாட நினைப்பவர்களுக்கே ஆதரவுக் கரம் நீட்டுவதாகக் குற்றம் சாட்டினார் பிரதமர் இன்று மணிப்பூ ரிலும் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் பிரச்சாரப் பாடலை காங்கிரஸ் பிரச்சாரக் குழுவின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு

காங்கிரஸ் ஊடகப் பிரிவின் தலைவர் திரு ரண்தீப் சூர்ஜேவாலா உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஏழைக் குடும்பங்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் உத்தரவாதம் வழங்குவதற்கான காங்கிரஸ் கட்சியின் நியாய் திட்டத்தை மையமாகக் கொண்டு பிரச்சாரப் பாடல் உருவாக்கப் பட்டுள்ளதாக திரு ஆனந்த் ஷர்மா தெரிவித்தார்

சாரதா சீட்டு நிறுவன மோசடி வழக்கில் முன்னாள் கொல்கொத்தா காவல்துறை ஆணையர் ராஜீவ் குமா ரை கைது செய்யவும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் அனுமதி கோரி சிபிஐ உச்ச நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் ஏராளமான ஆதாரங்களை காணவில்லை என்பதால் ராஜீவ்குமா ரை விசாரிக்கத் தேவை இருப்பதாக இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜீவ்குமார் மீது பலவந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக் கூடாது என உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வெளியிட்ட உத்தரவைத் திருத்தவேண்டும் என்றும் சிபிஐ முறையிட்டுள்ளது சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கப் பட்டுள்ள சாரதா சீட்டு நிறுவன மோசடி வழக்கை முன்னதாக விசாரித்து வந்த மேற்கு வங்க சிறப்புப் புலனாய்வுக் குழுவின் தலைவராக இருந்தவர் ராஜீவ்குமார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுடில்லி போபால் உள்ளிட்ட இடங்களில் மத்தியப் பிரதேச முதலமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு கமல்நாத் திடம் சிறப்புப் பணி அதிகாரியாக இருந்து அண்மையில் ராஜிநாமா செய்த ப்ரவீன் கக்கர் ஆலோசகராக இருந்து அண்மையில் ராஜிநாமா செய்த ராஜேந்திர மிக்லானி ஆகியோருக்குச் சொந்தமான இடங்களும் இதில் அடங்கும் இது அல்லாது கமல்நாத் தின் உறவினர்களுக்குச் சொந்தமான இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன புதுவையில் தேர்தல் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் எளிதில் அறிய வசதியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் மொபைல் செயலி ஒன்றை வெளியிடுகிறது டீச்டு புதுச்சேரி என்னும் இந்த மொபைல் செயலியில் வாக்குப்பதிவு பிரச்சாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அவ்வப்போது வெளியிடப்படும் அறிவிக்கைகள் பற்றிய விவரங்கள் இடம்பெறும் முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கேற்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மொபைல் செயலியை மாவட்ட தேர்தல் அதிகாரி டாக்டர் அருண் கடற்கரை சாலையில் இன்று மாலை வெளியிடுகிறார் புதுவையில் இன்று தேர்தல் துறையும் நேரு யுவக் கேந்திரா மற்றும் கலைக் கல்லூரியும் இணைந்து நடத்திய மக்களவைத் இதயா தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை கடற்கரை சாலை காந்தி திடலில் துணைத் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு தில்லைவேல் கொடியசைத்துத் தொடக்கிவைத்தார் முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கேற்புத் திட்டத்தின் மற்றொரு பகுதியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவி பேட் அச்சுத் தணிக்கை வசதி இலவச தொலைபேசி எண்ணுடன் கூடிய அழைப்பு மையம் சி விஜில் செயலி போன்ற தொழல்நுட்ப வசதிகள் பற்றிய விளக்க நிகழ்ச்சி பாகூர் பிள்ளையார் குப்பத்தில் உள்ள ஏஸ்ஒஎஸ் குழந்தைகள் கிராமத்தில் இன்று நடைபெற்றது உலக மனஅழுத்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தேர்தல் துறையும் சத்தியா சிறப்புப் பள்ளியும் இணைந்து கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடத்திய நிகழ்ச்சியில் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது

பிடிபட்ட நபர் பண்ருட்டி யைச் சேர்ந்தவர் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

பிடிபட்ட நபர் ஆராய்ச்சிக்குப்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஏனா மில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி முகாம் அனைவருக்கும் கல்வித் திட்ட மாநாட்டுக் கூடத்தில் இன்று நடைபெற்றது மண்டல நிர்வாக அதிகாரியும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா மற்றும் இதர அதிகாரிகள் இந்த பயிற்சியை வழங்கினர் இதற்கிடையே புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் கந்தவேலு நாளை ஏனா மில் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட இருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் புதுவையில் சம்பள நிலுவைப் பிரச்சனையால் பாதிக்கப் பட்டுள்ள பல்வேறு பிரிவு ஊழியர்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் வரவிருக்கும் தேர்தலில் நோட்டா விற்கு வாக்களிக்க தாங்கள் முடிவு செய்திருப்பதாக துண்டுப் பிரசுரங்களை வினியோகித்துள்ளனர்

விழுப்புரத்தில் தேர்தல் ஆணையம் மூலம் வாக்காளர்களுக்கு வீடு வீடாகச் சென்று பூத் சிலிப் வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரமணியன் இன்று தொடக்கிவைத்தார்

இவர்கள் மூவரும் நேற்றிரவே நீதிபதி ஒருவரின் வீட்டில் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப் பட்டு நீதிமன்றக் காவலின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று மாலை பெங்களூரில் நடைபெறும் போட்டியில் முதலில் ஆடிய

இலக்கை நிர்ணயித்துள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்குப்பதிவு நாளிலும் அதற்கு முந்தைய நாளிலும் அங்கீகரிக்கப்படாத விளம்பரங்களை அச்சு ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது எதிர்கட்சிகள் பாகிஸ்தா னின் மொழியில் பேசுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்தியப் பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத் தின் உதவியாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் இன்று வருமானவரித் துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர் புதுவையில் தேர்தல் தொடர்பான தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் மொபைல் செயலி ஒன்றை வெளியிடுகிறது